பிஜேபியின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடியை மத்தியில் ஆட்சி அமைக்குமாறு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார் புதிய அரசு பாகுபாடின்றி செயல்பட்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் என்று திரு நரேந்திரமோடி மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார்

பிலானியில் உள்ள பிர்வா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் ஆன்லைன் நுழைவுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஆறு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது

ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் திரு நரேஷ் கோயல் அவரது மனைவி ஆகியோர் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர்

உலகக்கோப்பைக்கான சர்வதேச துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் இன்று தொடங்குகிறது தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியை மத்தியில் ஆட்சி அமைக்குமாறு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

மத்திய அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள உறுப்பினர்களின் பட்டியலையும் பதவியேற்கும் நாள் குறித்தும் தெரிவிக்குமாறு திரு நரேந்திர மோடியை குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி திரு மோடி கடிதம் அளித்து இருந்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மற்றும் பிஜேபி நாடாளுமன்ற தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது குடியரசுத்தலைவரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் ஆட்சி அமைக்க வருமாறு குடியரசுத் தலைவர் தமக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறினார் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை புதிய அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒரு வினாடி கூட வீணாக்காமல் வரும் நாட்களில் அரசு துரிதமாக செயல்படும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார் கடின உழைப்பு நேர்மை ஆகியவை நாட்டின் வலினம என்று தெரிவித்த அவர் மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில் எந்த பாகுபாடும் காட்டப்படாது என்றும் கூறினார் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெறுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி முதல்முறையாக இன்று குஜராத் செல்கிறார் அங்கு அவர் தம் தாயாரிடம் ஆசி பெறவுள்ளார் அகமதாபாதில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பாராட்டு விழாவில் திரு மோடியும் திரு அமித் ஷாவும் பங்கேற்கவுள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ஜித்து வாஹினி விமான நிலையத்தில் கட்சியின் தலைவர்கள் ஆதரவாளர்கள் பல்வேறு மத மற்றும் சமூக அமைப்பின் தலைவர்கள் இருவரையும் வரவேற்கவுள்ளதாக கூறியுள்ளார் பின்னர் சர்தார் பட்டேல் சிலைக்கு மாலை அணிவிக்கவுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி மாலை அகமதாபாதில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளதாக தெரிவித்துள்ளார் வாரணாசி செல்லும் பிரதமர் தம்மை மீண்டும் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி நாளை தெரிவிக்கவுள்ளார்

ஆந்திரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைக்குமாறு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மாநில ஆளுநர் திரு ஈ எஸ் எல் நரசிம்மன் அழைப்பு விடுத்துள்ளார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டப்பிறகு ஹைதராபாதில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமைகோரினார் அப்போது சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கினார் பின்னர் விஜயவாடாவில் வரும் வியாழக்கிழமை திரு ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளதாக அளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக மக்களவைக்குழு தலைவராக அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு டி ஆர் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உறுப்பினர்களின் கூட்டம் கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இக் கூட்டத்தில் கட்சியின் மக்களவைக்குழுவின் துணைத்தலைவராக திருமதி கனிமொழியும் கொறடாவாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசாவும் பொருளாளராக திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநிலங்களவை திமுக குழுத்தலைவராக திரு திருச்சி சிவாவும் கொறடாவாக திரு டிகேஎஸ் இளங்கோவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்

துணைத்தலைவராக ளதிரு ககோலி கோஷ் தஸ்திதாரும் கட்சியின் கொறடாவாக திரு கல்யாண் பானர்ஜியும் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது இதற்கான அறிவிப்பை கொல்கத்தாவில் நேற்று கட்சியின்ள தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி வெளியிட்டார் மக்களவை தேர்தல் முடிவு குறித்து நேற்று அவர் தமது இல்லத்தில் கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் ஆக்கப்பூர்வமான பணிகளிலும் மத்திய அரசுக்கு தமது கட்சி ஒத்துழைப்புள அளிக்கும் என்றும் மக்களுக்கு எதிரான கொள்கைகளில் தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார் இதற்கிடையே தேர்தலில் கட்சி வீழ்ச்சி அடைந்ததை அடுத்து அதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய செல்வி மம்தா பானர்ஜி விருப்பம் தெரிவித்ததாகவும் அதனை கட்சி ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்றதும் தமிழகத்தின் தண்ணீர் பற்றாக்குறைக்குத் தீர்வு காண கோதாவரி கிருஷ்ணா காவிரி நதிநீர் இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதுதான் முதல் வேலையாக இருக்கும் என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களைப் புறக்கணித்தாலும் மாநிலத்தின் குடிநீர் பிரச்னைக்குத் தீர்வுகாணும் விதமாக நதிநீர் இணைப்புத் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக பிஜேபியின் டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்காத நிலையில் நதிகள் இணைப்பு மூலம் தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று அந்த டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலானியில் உள்ள பிர்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் ஆன்லைன் நுழைவுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தில்லியை தலைமையிடமாகக் கொண்ட கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த மேலாண்மை இயக்குநர் உட்பட ஆறு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது ஆன்லைன் நுழைவுத்தேர்வின்போது உதவி செய்வதற்காக மாணவர்களின் பெற்றோர்களிடம் பத்து லட்சம் ரூபாய் கேட்டதாக அக்கல்வி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு பாஸ்கர் சவுத்ரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதையடுத்து தில்லி அகமதாபாத்

ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் திரு நரேஷ் கோயல் அவரது மனைவி ஆகியோர் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் எமிரேட் விமானம் மூலம் துபாய் வழியாக லண்டன் செல்லும் விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்கள் இருந்த நிலையில் அவர்களை குடியுரிமை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாக விமான நிலைய அதிகாரி தெரிவித்தார் இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேடப்படும் குற்றவாளியாக திரு கோயல் அறிவிக்கப்பட்டதையடுத்து அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர் எனினும் உயிரிழப்பு குறித்த தகவல் ஏதும் இல்லை பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் திரு சரத் தாஸ் கூறியுள்ளார்

பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து மக்களை மீட்பதற்காக நாற்பது மீட்புப் படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மீட்புப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப்படை திரிபுரா மாநில ரைஃபிள் பிரிவு ஆகியஎவ இணைந்து ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் உனாகோட்டி மாவட்டத்தில் பாயும் மனு ஆற்றில் வெள்ளம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மாநிலத்தில் இன்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திரிபுரா வானிலை மையம் கணித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரம்பான் மாவட்டத்தில் நேரிட்ட நிலச்சரிவை அடுத்து

கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக நேற்று மாலை நான்கரை மணி அளவில் பேட்டரி செஸ்மா என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது பின்னர் சாலை சீரமைக்கப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உலகக்கோப்பைக்கான சர்வதேச துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் அபூர்வி சண்டேலா அஞ்சும் மோட்கில் இளவேனில் வாளரிவன் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்கவுள்ளனர் தொடக்க நாளான இன்று மகளிர் பத்து மீட்டர் எர் ரைஃபிள் போட்டி நடைபெறுகிறது

துருக்கி நாட்டின் அன்டாலியாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை வில்வித்தை போட்டியில் ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவின் ரஜத் சவுஹான்